பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார்

அன்பழகன் கூறியிருக்கிறார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதனும் இரட்டையர் பிரிவில் ஜீவன் நெடுஞ்செழியனும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

இதையடுத்து அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்தகுமார் கூறினார் ஏற்கனவே நாங்கள் கூறியதைப் போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறாத அஇஅதிமுக உள்ளிட்ட இதர கட்சிகளின் ஆதரவும் கிடைத்தது என்றார் சிவசேனா பிஜு ஜனதா தள் தெலங்கானா ராஷ்ட்ரீய சமிதி ஆகிய கட்சிகள் வாக்கெடுப்பின்போது வெளிநடப்பு செய்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களவையில் அரசுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுக்களை கூறியதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அனந்தகுமார் கூறினார்

மக்களவையில் தெலுங்கு தேசம் கட்சி நேற்று கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததை அடுத்து தமது ட்விட்டர் பதிவில் இதனை அவர் தெரிவித்துள்ளார் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்துக் கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட பிரதமர் இந்தியாவை ஒரு வலிமையான நாடாக மாற்றுவதற்கும் இளைஞர்களின் கனவை தொடர்ந்து நிறைவேற்றவும் அரசின் பணிகள் தொடரும் என்றும் கூறியுள்ளார் முன்னதாக மக்களவையில் விவாதத்திற்குப் பதிலளித்துப் பேசிய பிரதமர் காங்கிரஸ் கட்சி தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார் தேசப் பாதுகாப்பு குறித்த விஷயத்தில் காங்கிரஸ் கட்சி பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார் நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மைய குலைத்த கட்சி காங்கிரஸ் என்பதை யாரும் மறந்துவிடவில்லை என்றும் சுயநலம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அக்கட்சி செயல்படுவதாகவும் அவர் கடுமையாக சாடினார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் எதிர்மறை அரசியலில் ஈடுபடுவோர்கள் நாட்டு மக்களிடம் அம்பலப்படுத்தபட்டு இருப்பதாகவும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிபெற்று ஆட்சியமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் ஃபிரான்ஸ் நாட்டிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியதில் காங்கிரஸ் கட்சி பொய்யான குற்றச்சாட்டுகளை அரசின்மீது தெரிவித்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலாள தேசிய ஜனநாயக கூட்டனி அரசு வெற்றி பெறும் என்றும் அதற்கான எதிரொலிதான் மக்களவையில் திரு நரேந்திரமோடி பெற்றுள்ள வெற்றி என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி மீதும் அவரது வளர்ச்சித் திட்டங்கள்மீதும் நாட்டு மக்கள் முழு நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் அரசுக்கு கிடைத்த வெற்றி ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் முடியாட்சி அரசியலுக்கு கிடைத்த தோல்வி என்றும் திரு அமித் ஷா குறிப்பிட்டார்

ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் தமது ட்விட்டர் பதிவில் இதனை திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ஒற்றைச் சாளர முறையில் வீடு கட்டும் மற்றும் கட்டட அனுமதி வழங்குவதற்கான மென்பொருள் தயாரிக்கும் பணிகள் இறதிகட்டத்தை எட்டியிருப்பதாக துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார்

சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும திட்டப் பகுதியை விரிவாக்குவது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அதுகுறித்து அரசு அறிவிக்கும் என்றும் அவர் கூறினார் பொருளாதாரத்தின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் துயரை துடைக்கும் அரசாக அஇஅதிமுக அரசு உள்ளதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு

வேலுமணி கூறியிருக்கிறார்

பொறியியல் பொதுப்பிரிவுக்கான கலந்தாய்வு வரும் புதன்கிழமை தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு

அன்பழகன் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலந்தாய்வு ஆன்லைன் முறையில் ஐந்து கட்டங்களாக நடைபெறும் என்றார்

இது முடிந்தவுடன் சென்னை அண்ணா பல்கலைக் கழகத்தில் துணைக் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார்

இத்தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை மாநகராட்சி சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும அதிகாரிகளை நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து

இதனால் அதிருப்தியடைந்த நீதிபதி இதுகுறித்து சும்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அனைத்து பகுதி மக்களுக்கும் சீராள சுகாதார வசதிகளை உறுதிப்படுத்தும் பிரதம மந்திரி ஸ்வஸ்தய சுரக்ஷா யோஜனா திட்டம் மதுரை மாவட்ட மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றள்ளது இத்திட்டத்தால் மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மூலமாக ஏராளமான கிராம மக்கள் பயனடைந்துள்ளனர் அரசு ஊழியர்களுக்கு இணையாக காவல்துறைக்கு சம்பளம் வழங்கப்படுகிறதா என்பது குறித்து தமிழக அரசு பதில் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காவலர்களின் பணிச்சுமை உயரதிகாரிகளின் வீடுகளில் ஆடர்லி முறை ஒழிப்பு உள்ளிட்டவை தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதி திரு கிருபாகரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு அவர் கூறினார் காவல்துறையினருக்கு வாரத்தில் ஒருநாள் விடுமுறையும் கூடுதலாக பணியாற்றம் ஒரு நாளுக்கு கூடுதல் சம்பளமும் வழங்கலாம் என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் உதவியுடன் இலங்கையில் செயல்படுத்தப்படும் ஆம்புலன்ஸ் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தொடக்க விழாவில் இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரம சிங்கே உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர் தொடக்கத்தில் இந்த ஆம்புலன்ஸ் சேவை இலங்கையின் இரண்டு மாகாணங்களில் செயல்படுத்தப்படும்

ஜோசப் ஐ உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசுக்கு கொலிஜியம் மீண்டும் பரிந்துரைத்துள்ளது அமெரிக்காவின் நியூ போர்ட் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

அரையிறுதியில் அமெரிக்க வீரரை எதிர்த்து அவர் விளையாடவுள்ளார்

உலக கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று லண்டனில் தொடங்குகிறது பெர்லினில் நடைபெறும் உலக கோப்பை மகளிர் வில்வித்தைப் போட்டியில் தங்கப் பதக்கத்திற்கான போட்டியில் இன்று இந்திய அணி ஃபிரான்ஸ் அணியை எதிர்கொள்கிறது